தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது ஒரு லட்சம் கோடி ரூபாய் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்றை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது

வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் திரிகோணமலைக்கு அருகே மையம் கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது

தடுப்பூசி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஹைதராபாத் மற்றும் புனேயைச் சேர்ந்த மூன்று நிறுவனங்களின் குழுக்களுடன் நேற்று ஆவோசனை நடத்திய பிரதமர் தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் தடுப்பூசி தயாரிப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் மற்றும் தடுப்பூசி சேமிப்பு மற்றும் அவற்றை கொண்டுச் செல்வதற்கான வசதிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது அப்போது பேசிய பிரதமர் கோவிட் தடுப்பூசிக்கான கட்டுப்பாட்டு விதிமுறைகள் குறித்த கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு இந்த நிறுவனங்களை கேட்டுக் கொண்டார் கோவிட் தடுப்புப் பணியில் தொடர்புடைய அனைத்தத் துறைகளும் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்னைகளை தீர்த்து வைப்பதன் மூலமே இந்தியா மட்டுமன்றி உலகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி தயாரிப்புப் பணிகள் பலனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் வரும் நான்காம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது பிரதுர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற உள்ள இந்தக் கூட்டத்தில் பங்கேற்க மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இடம் பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கோவிட் நிலவரம் மற்றும் விவசாயிகள் பிரச்னை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கோவிட் தொற்று பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு விகிதம் மிகவும் குறைவாக உள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது பத்து லட்சம் பேரில் நோய்த் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கையை ஒப்பிடுகையில் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் பிரேசில் மற்றும் இத்தாலி நாடுகளைவிட இந்தியாவில் ஐந்து மடங்கு குறைவான பாதிப்பே உள்ளது தெரிய வந்துள்ளது

ஒன்பது பேர் மட்டும் உயிரிழந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க அவர்களது புகலிடம் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நிதியுதவிகள் கிடைப்பதைத் தடுக்க சர்வதேச அளவில் ஏற்றுக் கொள்ளப்பட்ட சட்ட நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும் என ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் கூட்டத்திற்கு தலைமை வகித்துப் பேசிய அவர் சில நாடுகள் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை அரசுக் கொள்கையாகவே கடைப்பிடிப்பது கவலையளிக்கத்தக்கது என்றார் குறிப்பாக எந்த நாடுகளாலும் நிர்வகிக்கப்படாத இடங்களிலிருந்துதான் அதிக அச்சறுத்தல் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் இந்தியா கண்டிப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இந்தியாவின் அனுபவத்தை ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளத் தயாராக இருப்பதாகவும் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்தார் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது வேளாண் மத்திய செயலாளர் திரு சஞ்சய் அகர்வால் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் பங்கேற்பார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் தவறான எண்ணம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வேளாண் சீர்திருத்தங்களை செயல்படுத்த ஏதுவாக ஒரு வட்சம் கோடி ரூபாய் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இதன்மூலம் அறுவடைக்குப் பிந்தைய கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய சாகுபடி பணிகளுக்காக விவசாயிகளுக்கு மத்திய கால மற்றும் நீண்டகால கடலுதவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டு கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரை மூன்று சதவீத வட்டி தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் இந்தக் கடலுதவி மூலம் சேமிப்புக் கிடங்குகள் தரம் பிரிக்கும் மையங்கள் பொருட்களை அடைத்து விற்பளைக்கு அனுப்பும் வசதிகளை மேற்கொள்ளவாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன்படி அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இறுதியாண்டு வகுப்புகளை வரும் ஏழாம் தேதிமுதல் தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளையும் ஏழாம் தேதிமுதல் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எளினும் நடப்பு கல்வியாண்டில் புதிதாகச் சேரும் மருத்துவ மாணவர்களுக்கான வகுப்புகள் பிப்ரவரி ஒன்றாம் தேதிமுதல் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நீச்சல் குளங்கள் விளையாட்டு பயிற்சிக்காக மட்டும் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா தவிர பிற மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு தற்போதுள்ள இ பதிவு முறை தொடரும் எனவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நீலகிரி பயணிகுளம் மாவட்டத்திற்கு வரும் அனைத்து சுற்றுவா இ பாஸ் நடைமுறையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் உதகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிக அளவில் கற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாக நீலகிரி இருப்பதால் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்

நந்தி மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டதும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாசிமக உற்சவத்தின்போது இந்த ஏரியில் தெப்பத் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் திரிகோணமலைக்கு அருகே மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது

இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் புயல் சின்னமாகவும் உருவெடுக்கக் கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருவரிச்செய்திகள் அமெரிக்க ரிசர்வ் வங்கியின் முன்னாள் தலைவர் திருமதி ஜெனட் எலன் அந்நாட்டின் புதிய நிதியமைச்சராக நியமிக்கப்படுவதாக புதிய அதிபராகத் தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார்

ஜிஎஸ்எல்வி செயற்கைக்கோள் செலுத்து வாகனங்களின் சுமை திறனை அதிகரிக்கும் விதமாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள மிகப்பெரிய க்ரையோஜெனிக் எரிபொருள் கலன் பெங்களூருவில் நேற்று இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டது சென்னையை தலைமையிடமாகக் கொண்ட தென் பிராந்திய ராணுவத் தளபதியாக மேஜர் ஜென்ரல் பிரகாஷ் சந்திரா பொறுப்பேற்றுள்ளார் இதுவரை இப்பொறுப்பில் இருந்த வெப்டினன்ட் ஜென்ரல் பி என் ராவ் நேற்றுடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் துபாயிலிருந்து நேற்று சென்னை வந்த விமானப் பயணி ஒருவரிடமிருந்து டைக்பாம் டப்பாக்கள் நகவெட்டி